தெரிவித்துள்ளார்

பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தெலங்கானா ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பதவியேற்றார்

பதக்கங்களை வென்றுள்ளது

செய்தி நிறுவனங்களுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டரை கண்டறிந்துள்ளதாக கூறினார் இருப்பினும் விக்ரம் லேண்டருடன் தகவல் தொடர்பு ஏதும் நடைபெறவில்லை என்று தெளிவுப்படுத்தினார் இதற்கான முயற்சிகளில் இஸ்ரோ தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் திரு சிவன் தெரிவித்தார்

வங்கி இணைப்பு மூலம் அதன் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் பிரதமர் கட்டிக்காட்டினார்

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் முதன்முறையாக எவ்வித இடர்பாடும் இன்றி சுமூகமாக நடைபெற்றதாக அவர் கூறினார்

தவாக் முறையில் விவாகரத்துக்கு அனைவருக்கும் வீட்டுவசதி திட்டம் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பது போன்றவை முக்கியமான நடவடிக்கைகள் என்று கூறினார் முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இரண்டு அமைச்சரவைக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் நில உச்சவரம்பின்றி அனைவருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

ஊழலை அகற்றுவதற்காக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்களும் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்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

அதற்காக பல்வேறு தேர்வு முறைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்தியா முழுவதம் இருக்கின்ற பெருமைக்குரியவர்களாக இருவர் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அவர்கள் ஆற்றியிருக்கிற ஆசிரியர் பணி மற்றவர்களுக்கு எடுத்துக்கட்டாக தாங்களும் அந்த அளவுக்கு வளர வேண்டும் என்ற நிலைக்கு உருவாக்குவதற்கு தேசிய நல்லாசிரியர் விருது என்பது பாராட்டுதலக்குரியது போற்றலுக்குரியது வாவேற்கத்தக்கது தற்காலிக ஆசிரியர்களுக்கு புதிய பாடத்திட்டம் குறித்த பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தெலங்கானா ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பதவியேற்றார் ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ராகவேந்திர சிங் சவுகான் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் தெலங்கானா முதலமைச்சர் அவரது அமைச்சரவை சகாக்கள் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு தங்கமணி திரு வேலுமணி ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமையை திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பெற்றுள்ளார் சேலம் உருக்காலை தனியார் மயமாக்கப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த ஆலையை லாபகரமாக இயக்கவும் ஊழியர்களுக்கு பணிப் பாதுகாப்பு வழங்கவும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியளித்திருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக இந்த ஆலை தனியார்மயமாக்கப்படுவதை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை சந்தித்து திருமதி வானதி சீனிவாசன் பேசினார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அவவாஞ்சி அணை அதன் முழுகொள்ளளவை எட்டியது இதனையடுத்து

இதன்காரணமாக குந்தா பில்லூர் போன்ற பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னோசன்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார் பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராம்ஜெத் மலானி இன்று புதுதில்லியில் காலமானார்

ராம்ஜெத் மலானி மறைவுக்கு குடியரசுத் தலைவர்

பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மாவட்டக் செய்கிகள் சர்வதேச பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று மருந்தில்லா மருத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

சீர்மிகு நகரத்திட்டத்தின்கீழ் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இதன்காரணமாக காசிப் பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள அரசுப் போக்குவரத்துக் கழகம் அருகே அமைந்துள்ள மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்தில் உள்ள எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்களின் முகாமில் வீணாகும் உணவுப் பொருட்களை கொண்டு இயற்கை உரம் தயாரிப்பது குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது

மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்

ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழகம் தில்லி அணியையும் பெங்கால் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன